பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்

நாரயாணசாமி துவக்கி வைத்துள்ளார்

புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தினுள் நேற்று நடந்த வன்முறைகள் தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதிகளை அழைத்து பேசுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா டெல்லி துணைநிலை ஆளுநரை கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து நேற்று டெல்லி போலீஸ் ஆணையரிடம் பேசிய உள்துறை அமைச்சர் விசாரணை ஒன்றிக்கும் உத்தரவிட்டார் இதற்கிடையே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிலவும் தற்போது சூழல் மற்றும் அமைதியை ஏற்படுத்த எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு டெல்லி காவல்துறையை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கிடையே பல்கலைக்கழக பதிவாளர் இன்று காலை டெல்லி துணைநிலை ஆளுநரை சந்தித்து பல்கலைக் கழகத்தில் நிலவும் குறித்து சூழல் எடுத்துரைத்துள்ளார் ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் நேற்று நிகழ்ந்த வன்முறைகளை பாரதிய ஜனதா கட்சி கண்டித்துள்ளது இது ஒழுங்கை சீர்குலைக்கும் சக்திகளின் முயற்சி தான் என கூறியுள்ளது தங்களுக்கான அரசியல் ஆதரவை அதிகரிக்கும் நோக்கில் மாணவர்களை பயன்படுத்த இந்த சக்திகள் முயற்சி செய்வதாக பிஜேபி கூறியுள்ளது அரசின் கண்காணிப்பில் இருக்கும் போதே பல்கலைக்கழகத்தில் வன்முறை வெடித்துள்ளது வெட்கத்திற்குரிய செயல் என காங்கிரஸ் கூறியுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்த இஸ்லாமியருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது என மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் சமுதாயத்தில் அச்ச உணர்வை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் திருப்பதியில் இன்று அவர் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை துவக்கி வைத்தார் இந்தச் சட்டம் எந்த சமுதாயத்தின் நலனுக்கும் எதிரானது அல்ல என அவர் உறுதிபட கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் எந்த இஸ்லாமியரும் பாதிக்கப்பட மாட்டார் எனவும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு தான் இந்தச் சட்டத்தை நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் உள்ள எந்த ஒரு இஸ்லாமியரும் நாட்டை விட்டு வெளியேரும்படி கேட்டுக்கொள்ளப்பட மாட்டார் எனவும் எனவே யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் கூறினார் இஸ்லாமிய சமுகத்தினரிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்த ஏன் முயற்சி செய்யப்பட்டு வருகின்றது என்று திரு கிஷன் ரெட்டி கேள்வி எழுப்பினார்

பெங்களுருவில் இன்று அவர் விவசாயிகள் அறிவியல் பேரவையை துவக்கி வைத்து உரையாற்றினார் உற்பத்தி பெருக்கம் சத்துணவு பாதுகாப்பு என்று இருந்த வேளாண் கொள்கை பிரதமரின் உத்தரவை அடுத்து தற்போது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது என மாறிவிட்டதாக அவர் கூறினார்

இந்த மாதிரிகள் கிராம வளர்ச்சி திட்டங்களுடன் இணைக்கப்பட்டு நபார்டு வங்கியின் உதவியுடன் ஊக்கப்படுத்தப்படும் என தெரிவித்தார் முற்போக்கு விவசாயிகளின் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க மையங்களும் விவசாய கண்டுபிடிப்பு நிதியமும் ஏற்படுத்தப்படும் என டாக்டர் மஹாபத்திரா தெரிவித்தார்

விவசாயத் தொழிலுக்கு இளைஞர்களை ஈர்ப்பதற்காக ஆர்யா என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இவர்களுக்கு புதிதாக தொழில் துவங்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக டாக்டர் மஹாபத்திரா தெரிவித்தார்

இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் மேகதாதுவில் புதிய அணைக்கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி அளிக்க கூடாது நகர்புற உள்ளாட்சித் தேர்தல்கள் நடைபெறும் என்பன தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று மாநிலச் சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்களாகும்

மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடகம் சமர்ப்பித்துள்ள திட்ட அறிக்கையை நிராகரிக்குமாறு அவர் மத்திய அரசை கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடுவின் முன் அனுமதியின்றி காவிரிப் படுகையில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ள கர்நாடக அரசிற்கு தடை விதிக்க வேண்டும் என அவர் கூறினார் பெண்ணையாறு நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தீர்வாணையம் அமைக்குமாறு அவர் மத்திய அரசை கேட்டுக்கொண்டார் பரம்பிக்குளம் ஆளியாறு திட்டம் தொடர்பாக சுமுக அணுகுமுறை கொண்டமைக்காக முதலமைச்சரை ஆளுநர் பாராட்டினார் மதம் உள்ளிட்ட எந்த வேறுபாடுமின்றி அனைத்து மக்களின் நலன்களை பாதுகாக்க தமிழக அரசு உறுதிபூண்டள்ளது என ஆளுநர் திரு புரோஹித் தெரிவித்தார் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டைக் குடியுரிமை வழங்குமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறும் கேட்டுக்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் ஆளுநரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் தொடர்ந்து அமமுக எம் எல் ஏ

தினகரன் தமிம்முல் அன்சாரி ஆகிய இருவரும்வெளிநடப்பு செய்தனர் பின்னர் சபைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து பேச அணுமதிக்கப் படாததால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறினார்

மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் காவல்துறை ஆணையர்கள் முன்னிலையில் மாவட்ட கவுன்சிலர்கள் பதவியேற்றுக்கொண்டனர்

ஏனாமில் பிரெஞ்ச் கால்வாய் மற்றும் அடபிபோலம் கால்வாய்களை நீரேற்றும் நிலையங்களுடன் இணைக்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று துவக்கி வைத்தார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி க்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது

சென்ற வாரம் பாண்லே ஊழியர்கள் நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாஞ்சான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாண்லே வந்த போது அவரை பாண்லே ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி விட்டனர் இதை அடுத்து போராட்டம் நடத்திய ஊழியர்களுக்கு எதிராக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது உலக வேட்டி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

கைத்தறி நெசவுத் தொழிலை காப்பது இளைஞர்களிடம் வேட்டி அணியும் பழக்கத்தை ஊக்குவிப்பது ஆகிய நோக்கத்துடன் உலக வேட்டி தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு புதுவை அரசின் தலைமைச் செயலகத்தில் கீழ்நிலையில் இருந்து மூத்த அதிகாரி வரை அனைவரும் வேட்டி அணிந்து பணிக்கு வந்திருந்தனர் இதே போல உள்ளாட்சித்துறை அலுவலகத்திலும் அனைவரும் வேட்டி அணிந்து பணிக்கு வந்திருந்தனர் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வைணவ திருத்தலங்களில் சொர்க்க வாசல் திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது

இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்

புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் நாளை முதல் மழையின் தாக்கம் குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீ